வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்

இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

கொள்ள முடியாது என்று திமுக தெரிவித்துள்ளது

இந்தியாவை வென்றது இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் நலனுக்காக வேளாண் துறையில் மிகப்பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் வேளாண் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் செலவில் தரமான சுகாதார சேவைகளை வழங்கவும் மத்திய அரசு நடவடிக்கை குறைந்த எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடுமுழுவதும் சுகாதார மையங்கள் ஏற்படுத்தவுள்ளதாகவும் அவர் கூறினார் காசநோயை அடுத்த அழாண்டுகளுக்குள் அகற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர் இதற்கான நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் யோகா பயிற்சி உலகளவில் பிரபலம் அடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பொருளாதாரத்தில் விரைவாள வளர்ச்சியை கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் முதலீட்டிற்கான மையமாகவும் இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார்

வளர்ச்சியில் மாநிலங்களுக்கு இடையே ஆக்கப்பூர்வமான போட்டி நிலவும் வகையில் கூட்டாட்சி தத்துவத்தை மத்திய அரசு பின்பற்றி வருவதாகவும் அவர் கூறினார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களை சர்வதேச தரத்திற்கு இணையாக மேம்படுத்த மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் குறைந்த செலவில் விமான சேவை வழங்கும் மத்திய அரசின் உடான்திட்டத்தின்கீழ் சேலம் சென்னை இடையேயான விமானப் போக்குவரத்தை இன்று அவர் தொடங்கி வைத்து பேசினார்

நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார் கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் மதிப்பவான சாலை போக்குவரத்துத் திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார்

இதற்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு பொள் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார்

மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக தொழில் வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக தமிழகம் உருவாகி வருவதாகவும் திரு சுரேஷ் பிரபு கூறினார் காவிரி நதிநீர் பிரச்சினையில் மேலாண்மை வாரியத்திற்கு பதிவாக எந்தவொரு அமைப்பையும் ஏற்றுக் கொள்ள முடியாது என்று திமுக கூறியுள்ளது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வரும் திமுக மண்டல மாநாட்டில் இன்று இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காவிரி நதிநீர் உரிமையை பெறுவதற்கு திமுக தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தலைமையில் அக்கட்சியினர் இன்று தஞ்சாவூரில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழக மக்கள் இக்கோரிக்கைக்காக ஒருமித்து போராட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

தீர்ப்பின்படி இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்ற இந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கு இன்னும் மூன்று நாட்களே எஞ்சியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளின் நலனைக் கருத்தில் கொண்டு மத்திய அரசு இதில் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழக மக்கள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாக கைத்தறித் துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார் இன்று சீர்காழியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஏழை மக்களுக்கு வீட்டு வசதி அளிப்பதற்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார்

குடிசைகள் இல்லாத மாவட்டமாக நாகப்பட்டினத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத் துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியிருக்கிறார் இன்று திருவண்ணாமலையில் சுற்றுலா கலைவிழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் தமிழகத்தின் பாரம்பரிய பொருட்கள் மற்றும் உணவு வகைகள் மீது ஆர்வம் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதனை கருத்தில் கொண்டு தமிழகத்தின் கலை மற்றும் பண்பாட்டினை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சுற்றுவாத் துறை மூலம் நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்

இதனை பொட்டி மாநிலம் முழுவதும் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் திருவாரூரில் நடைபெற்ற பேரணியில் கிறிஸ்தவர்களுடன் இந்துக்களும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேங்கியுள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு வழக்கறிஞர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் பூரீபெரும்புதூரில் இந்தியன் வங்கியின் புதிய கிளை தொடக்க விழா இன்று நடைபெற்றது

மியாமி ஒபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி தோல்வியடைந்தார்